வரலாற்றுச்சிறப்புமிக்க நடவடிக்கை இது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

துணைநிலை ஆளுநர்களுக்கு தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரம் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் வேளாண் விளைப்பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதன் உற்பத்தி செலவைவிட ஒன்றரை மடங்கு அதிகமாக நிர்ணயிக்கப்படும் என்று அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மத்தியஅரசு நிறைவேற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இணையதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டினார் வேளாண்துறை வளர்ச்சியில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் மத்திய அமைச்சரவையிள் இந்த முடிவு வரலாற்றுச்சிறப்புமிக்கது என்றும் அவர் தெரிவித்தார் நான்காண்டுகளாக பணவீக்கம் கட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கடந்த தெரிவித்தார் தில்லி கண்ட்டோன்மண்ட் பகுதியில் கேந்திரீய வித்யாலயா பள்ளியை கட்டுவதற்கு பாதுகாப்புத்துறை நிலத்தை வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது வருடத்திற்கு ஒரு ரூபாய் என்ற வாடகையின் அடிப்படையில் இந்த நிலம் வழங்கப்படவுள்ளது ஐம்முகஷ்மீரில் உதம்பூரிலும் இதேபோல் பாதுகாப்புத்துறைக்கு கொந்தமான நிலத்தை கேந்திரீய வித்யாலயா பள்ளி கட்டுவதற்கு வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்தியஅரசு உயர்த்தியிருப்பதை பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா வரவேற்றுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்தியஅரசின் இந்த நடவடிக்கை வரலாற்றுச்சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டார் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக இது அமைபும் என்றம் அவர் கூறினார்

குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியிருப்பது சிறு குறு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்று வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன்சிங் கூறியுள்ளார் ளமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் விவசாயிகளின் வருவாயை அடுத்த நான்காண்டுகளுக்குள் இரண்டு மடங்காக அதிகரிக்கவேண்டும் என்பதில் மத்தியஅரசு உறுதியுடன் இருப்பதாகவும் கூறினார் மத்தியஅரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு விவசாயிகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் திரு ராதாமோகன்சிங் கூறினார்

எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் மத்திய பிஜேபி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்ற பின்னர் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்தவதற்கு மத்தியஅரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்தியாவசியப்பொருட்களின் விலை உயர்வை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை பயனளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் துணைநிலை ஆளுநர்கள் அமைச்சரவையின் ஆலோசனையின்படிதான் செயல்படவேண்டும் என்றும் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதுதொடர்பாக தில்லி அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைச்கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இந்த தீர்ப்பினை வழங்கியது

தடையை ஏற்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் செயல்பட கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தில்லிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கவேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ள தில்லி துணை முதலமைச்சர் திரு சிசோடியா மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார் தில்லிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கவேண்டும் என்று விடுக்கப்பட்ட பிரதான கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகித்ததை கட்டிக்காட்டியுள்ள பிஜேபி இதனை ஆம் ஆத்மி வெற்றியாக கருதுவது வியப்பாக உள்ளது என்று கூறியுள்ளது தீ விபத்துக்களை தடுக்க வகை செய்யும் பாதுகாப்பு நெறிமுறைகளை கட்டுமான நிறுவனங்கள் முறையாக பின்பற்றியுள்ளதா என்பது குறித்து பதில்மனு தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலாள டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சைகள் வழங்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர்ராவ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்

காயமடைந்தவர்களில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் மின்உற்பத்தி நிலையங்களுக்கு வினியோகம் செய்வதற்கு போதிய அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நிலக்கரி கண்ஷாணிப்பிற்கான கைப்பேசி செயலியை இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்து அவர் பேசினார் நிலக்கிரி தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

சத்தீஷ்கட்டில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு மாவோயிஸ்ட்டுகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அம்மாநில வனப்பகுதியில் பாதுகாப்புப்படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை ஏற்பட்டது

நிலச்சரிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருப்பினும் கனரக வாகனங்கள் ஒருவழிப்பாதையாக அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் கூறுகிறாள்

விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டனர் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்றனா் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்னும் அப்பகுதியில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்தமான் நிக்கோபார் தீவில் இன்று பிற்பகல் நிலநடுக்கம் ஏற்பட்டது

முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன அன்றைய தினம் ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள காலிறுதிப்போட்டியில் உருகுவே பிரான்சையும் பதினொன்றரை மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பெல்ஜியம் பிரேசிலையும் எதிர்கொள்கின்றன சனிக்கிழமை நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் இங்கிலாந்து ஸ்வீடனையும் ரஷ்யா குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன அரையிறுதி ஆட்டங்கள் பத்தாம் தேதியும் பதினோராம் தேதியும் நடைபெறுகின்றன

இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

சீனாவில் நடைபெற்று வரும் நான்கு நாடுகள் பங்கேற்றுள்ள இளையோா் கால்வந்து போட்டியில் இந்தியா நாளை தாய்லாந்தை எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா சீனாவிடம் தோல்வியடைந்தது